தேதி புதுதில்லியில் இருதரப்பு ஒத்துழைப்ப மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார்

மத்திய நுகள்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஏற்படுத்தப்படும் என்று உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

தெரிவிக்கின்றன

விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர்

வெண்கல பதக்கங்களை வென்றது

அகமதாபாத்தில் உள்ள சர்தார் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் அவரை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்கவுள்ளார் விமான நிலையத்தில் அமெரிக்க அதிபருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது முதலில் இரு தலைவர்களும் சபர்மதி ஆசிரமம் செல்கின்றனர் பின்னர் உலகிலேயே மிகப்பெரிய மோத்திரா அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நமஸ்தே டிரம்ப் என்ற பிரமாண்டமான நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்க உள்ளார்

அமெரிக்க அதிபரின் இரண்டு நாள் இந்திய வருகையையொட்டி பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்நாட்டில் மருத்துவ பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிப்பது குறித்து முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் பிரதிநதிகளுடன் நித்தி ஆயோக் ஆவோசனை நடத்தியுள்ளது

முன்னதாக கொரோனா வைரஸ் தாக்குதலால் தொழில்துறையில் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் கூறியிருந்தார் இதனையடுத்து நித்தி ஆயோக் தலைமை செயல் இயக்குனர் திரு அமிதாப் கண்ட் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதியை சாராமல் உள்நாட்டிலேயே உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் யூனியள் பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அனைத்து அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஜம்முவில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற நீர்வாகத்துறை செயலாளர்கள் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளனர் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள மக்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அப்போது அவர்கள் கூறினர் ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் முழுவதும் சாலை பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டுமென துணை நிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திர முர்மு தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற சாலை பாதுகாப்பு ஆய்வு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பள்ளி பாட திட்டத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள் குறித்து பாடல்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் விபத்து ஏற்படும் இடங்களை அடையாளம் கண்டு அப்பகுதிகளில் பிரத்யேக கவனம் செலுத்த வேண்டுமென அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து விவசாயிகளுக்கும் கிசான் கடன் அட்டை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என ஜம்மு மண்டல ஆணையா் திரு சஞ்ஜிவ் வா்மா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளாா் ஜம்முவில் நேற்று நடைபெற்ற கிசான் கடன் அட்டை மட்டும் பிரதம மந்திரி கிஷான் சும்மான் நிதி திட்ட ஆய்வு கூட்டத்தில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன இது தவிர ஐல் ஜீவன் திட்டம் பஞ்சாயத்து அமைப்புகளில் புகார் பெட்டி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மத்திய நகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஏற்படுத்தப்படும் என்று உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் இந்த ஆணையத்தின்கீழ் புகார்களை விசாரிப்பதற்கெள தளிப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் திரு

மகளிர் கருத்தரித்தல் தொழில்நுட்ப முறைப்படுத்துதல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இதனை தெரிவித்தார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான பெண்களின் உரிமைகளை இம்மசோதா உறுதி செய்யும் என்று அவர் கூறினார் பிரதமின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தாமாக முன்வந்து பதிவு செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் வருவாயை அதிகிப்பதற்கு அனைத்து வகையிலும் உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

பால் உற்பத்தி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி மானியத்தை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தி வழங்க இக்கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார்

நாட்டில் வெள்ளை புரட்சியை ஊக்குவிக்கும் வகையில் பால் பொருட்கள் உற்பத்தி துறையில் அரசு திட்டங்களுக்காக நான்காயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் அரகமுறை பயணமாக ஜொ்மனி சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு எஸ் ஜெய்சங்கா் பொ்லின் சா்வதேச திரைப்பட விழாவில் இந்திய வளாகத்தை தொடங்கிவைத்தாா் இந்த விழாவில் இந்தியாவில் இருந்து மூன்று திரைப்படங்கள் ஒரு ஆவண படமும் திரையிடப்படவுள்ளது

இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு இந்த விழாவில் பங்கேற்கிறது முன்னதாக திரு ஜெய்சங்கர் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹைகோ மாஸ் உடன் நேற்று ஆலோசனை நடத்தினார்

முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக கடந்த திங்கட்கிழமை ஜொ்மனி சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே புரூசெல்ஸில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டில் பிரதம் திரு நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினாா் ஈரானில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நேற்று இவர்கள் இருவருக்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது கொரோனா வைரஸின் முப்பரிமாண வரைபடத்தை அமெரிக்க விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனா் அஸ்டனில் உள்ள டெக்ஸஸ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகள் குழு சீன ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட கொரோனா வைரஸ் மரபனு தகவல்களை கொன்டு இந்த வரைபடத்தை உருவாக்கியுள்ளனா் இதனை கொண்டு இந்த வைரஸ் சிகிச்சை மற்றும் தடுப்பு மருந்துகள் தயாரிக்க இயலும் குறிப்பாக வைரஸின் முள்போன்ற பகுதி இந்த வரைபடத்தில் தெளிவாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனை கொண்டு தடுப்பு மருந்துகளை தயாரிக்க இயலும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வைரஸின் முள்போன்ற புரத அமைப்பை எதிர்கொள்ளும் வகையில் வைரஸ் எதிர்ப்பு பொருள் தயாரித்து இந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளனர்

பார்சிலோனா மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார்

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவ் ஜெரிசோப்ரா சிக்கி ரெட்டி இணை வெற்றிபெற்றது ஆடவா் ஒற்றையா் பிரிவில் ஜெயராமன் பிரான்ஸ் வீரரை தோற்கடித்து இரண்டாவது கற்றுக்கு முன்னேறினா் அதேபோல் ஸ்ரீகாந்த் சக நாட்டைச் சேர்ந்த கபாங்கள் தேவ் ஐ தோற்கடித்து இரண்டாவது கற்றுக்கு முன்னேறினார் இன்று நடைபெறும் கால் இறுதிக்கு முந்தைய போட்டியில் ஸ்ரீகாந்த் ஜெயராமனை எதிர்த்து விளையாடவுள்ளார் அதேநேரத்தில் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் எச் எஸ் பிரணாப் மலேசிய வீரரிடம் தோற்று போட்டியிலிருந்து வெளியேறினார்